தமிழகத்தில் தொழில் நிறுவனங்கள் இயங்குவதற்கு சூழ்நிலையை பொறுத்து மேலும் பல தளா்வுகள் அறிவிக்கப்படும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளா்

புதிய முறைகள் பின்பற்றப்படுவதாக வருவாய்த்துறை ஆணையா் டாக்டா் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் வேளாண்துறை உள்கட்டமைப்பை ஒரு வட்சும் கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்துவது உள்ளிட்ட பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்களை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அறிவித்தார்

எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி உள்ளார்

சென்னை நகரில் நோய்த்தொற்றை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வருவாய் நிர்வாக ஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழுஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா் சென்னை ராயபுரம் கோடம்பாக்கம் வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நோய்த்தொற்று பரவாமல் தடுக்க தளி திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

சுகாதாரத்துறை காவல்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்துத் துறையினரும் நோய் தொற்று பரவாமல் தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக டாக்டா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தாா் ரயாபுரம் மண்டலத்தில் நோய்த்தொற்று தடுப்பு நடவடிக்கைக்காக ஒலிப்பெருக்கி மூலம் விழிப்புணா்வை ஏற்படுத்தும் ஆட்டோக்களை டாக்டர் ராதாகிருஷ்ணன் இன்று தொடங்கி வைத்தாா் பிரதமா் திரு

இன்று மாலை புதுதில்லியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது விவசாயம் கால்நடை பால்வளம் மீன்வளம் உள்ளிட்ட துறைகளுக்கான பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்களை அறிவித்தாா் விவசாயிகளின் விளைப்பொருட்களுக்கான நேரடி கொள்முதல் நிலையங்கள் குளிபதனக் கிடங்குகள் ஆகியவற்றை மேம்படுத்துவது உள்ளிட்ட வேளாண்துறை உள்கட்டமைப்பு திட்டங்கள் ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தாா்

தமிழகத்தில் மரவள்ளிக்கிழங்கு தொழில்கள் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிடைக்கும் விளைப்பொருட்கள் பதப்படுத்தப்பட்டு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் மீச்சிறு தொழில்கள் திட்டத்தின்கீழ் செய்து தரப்படும் என்றும் அவர் அறிவித்தார்

வேளாண் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உணவுப்பொருட்கள் தங்குத்தடையின்றி மக்களுக்கு கிடைக்கும் வகையில் அத்தியாவசிய பொருட்கள் சுட்டத்தில் உரிய திருத்தங்கள் கொண்டு வரப்படும் என்றும் அவா் தெரிவித்தார் மாநிலங்களுக்கிடையிலான விளைப்பொருட்கள் வாத்தகத்தை தடையின்றி மேற்கொள்வதற்கு புதிய சுட்டம் கொண்டு வரப்படும் என்றும் அமைச்சள் திருமதி நிா்மலா சீதாராமன் கூறியுள்ளாா்

ஊழியர்கள் இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை சுழற்சி முறையில் அவர்கள் பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏ பிரிவு ஊழியா்கள் வாரத்தில் ஆறு நாட்களும் பணியாற்றுவார்கள் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழியர்கள் பணிக்கு வருவதற்கு பேருந்து வசதி செய்து தரப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தருமபுரி மாவட்டம் அன்னசாகரத்தில் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் புதிய பணிகளை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும் என்பது குறித்து எந்த ஒரு முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை அமல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடியாக செயல்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சா் திரு செல்லுா் ராஜூ கூறியுள்ளாா் அவர் இன்று மதுரையில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் பயிற்சியாளங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திரு செல்லூர் ராஜூ தெரிவித்தார்

குமாின் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்கவும் முதலமைச்ச் உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கால்நடை வள்ப்புத் தொழிலும் விவசாயம் சார்ந்த தொழிலாக உள்ளதால் மத்திய நிதி அமைசள் அறிவித்த பல்வேறு திட்டங்கள் இத்துறையினருக்கும் பலனளிக்கும் என்பதால் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சள் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளாா் இன்று பொள்ளாச்சியில் அரசின் நிவாரண தொகுப்புகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பின் செய்தியாள்களிடம் பேசிய அவர் கோழி முட்டை தொழிலில் பாதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்கள் நிதி அமைச்சரின் இநத அறிவிப்பு மூலம் அதனை ஈடு செய்ய முடியும் என்று கூறினார் திருப்பூர் மாவட்டம் தற்போது நோய் தொற்று இல்லாத மாவட்டமாக திகழ்வதகாவும் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்

திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை அவர் இன்று வழங்கினார் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதன் காரணமாக உயிரிழப்பு தடுக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் திருவாரூர் மாவட்டத்தில் இன்னும் மூன்று போ் மட்டுமே நோய் தொற்று தொடா்பாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களும் சில தினங்களில் வீடு திரும்பியதும் இம்மாவட்டம் தொற்று இல்லா மாவட்டமாக மாறும் என்றும் திரு காமராஜ் தெரிவித்தாா்

நாமக்கல் மாவட்ட ஆட்சியா் அலுலகத்தில் நோய் தடுப்புப் பணிள் குறித்து அவா் இன்று ஆய்வு மேற்கொண்டார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நோய் தொற்று தடுப்புப் பணியில் ஈடுபட்டு தொற்றினால் பாதிக்கப்பட்ட மாநகராட்சி ஊழியர்களுக்கு இரண்டு வட்சும் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி அறிவித்துள்ளாா்